இன்று நாடு முழுவதிலுமுள்ள மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வு ஆகஸ்டு மாதத்தில் நடத்தப்படும் என்றும் இதற்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார்

நன்கொடை மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் தங்களின் ஒருநாள் சம்பளத்தை தாங்களாகவே முன் வந்து பிஎம் கேர்ஸ் நிதிக்கு நன்கொடையாக வழங்கி உள்ளனர்

கொரோனாவிற்கு எதிரான போரில் தொழிலக பாதுகாப்பு படை நாட்டிற்கு பக்கபலமாக நிற்கும் என்று செய்தி குறிப்பு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

நவீன தகவல் தொடர்பு சாதனங்களின் இத்தகைய பயன்பாட்டை மத்திய வேதியியல் மற்றும் உரத் துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா பாராட்டி உள்ளார்

ஜெய்ராம் ரமேஷ் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் உணவு பாதுகாப்பு வழங்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தக் கோரி மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ஜெய்ராம் ரமேஷ் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது மனுதாரர் முதலில் மத்திய அரசைத்தான் அணுக வேண்டும் என்று நீதிபதிகள் திரு அசோக் பூஷண் திரு எஸ்கே கவுல் திரு பிஆர் கவாய் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று காணொலி காட்சி மூலமான விசாரணையின் போது கூறியது

அமைச்சர் மேலும் கூறுகையில்

எனவே துணை நிலை ஆளுநர் உயர்நிலை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அரசுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று துணை நிலை ஆளுநரிடம் அளித்துள்ள மனுவில் அவர் கோரி உள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள்